செயல்படுத்தப்படவுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பயன்படுத்த அனுமதிக்குமாறு நிபுணா்குழு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பரிந்துரைத்துள்ளது

நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமா் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனைப் படைத்துள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி கேரளா அணியை வென்றது

விவசாயிகள் மாணவா்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் அ இ அ தி மு க அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சா் குறிப்பிட்டாா்

இதேபோன்று ஐதரபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் தடுப்பூசி உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கோவாக்சின் தடுப்பூசியை நிபந்தனைகளுடன் பயன்படுத்த அனுமதிக்குமாறும் நிபுணா்குழு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலகில் வேறு எந்த நாடும் இந்த முயற்சியில் இதுவரை வெற்றியடையாத நிலையில் புனேயில் உள்ள தேசிய தொற்றுநோய் ஆய்வு நிறுவனம் இந்த சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாக்சின் தடுப்பு மருந்து குறித்து பாரத் பையோ டெக் நிறுவனத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் திருமதி கசித்ரா எல்லா பங்கேற்கும் நேர்காணல் சென்னை அகில இந்திய வானொலியின் அலைவரிசை ஒன்றில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறது மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நேர்காணலில் உடன் உரையாடுகிறார் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் அரை மணிநேரம் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டா் தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக்குகள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழக அரசின் உழைக்கும் மகளிருக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருவதாக மின்துறை அமைச்சா திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கிவைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவா் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இத்திட்டத்தின் முவம் ஆண்டுக்கு ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் பேர் பயனடைந்து வருவதாக கூறினார்

ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு அன்பழகன் கூறினார் உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனைப் படைத்துள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் என்ற ஆய்வு நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை நடத்தியது

இது நாட்டுக்கே பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுளளார்

சென்னை போரூரில் அரசு பள்ளி மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வருவாயில் கல்வித்துறைக்காகத் தான் பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் திரு பெஞ்சமின் குறிப்பிட்டாா் செங்கல்டட்டு மாவட்டம் கொத்தமங்கலம் எம் ஜி ஆர் நகர் பகுதியில் தமிழக அரசின் பொங்கல் பரிசுத் தொகுப்பை குடும்ப அட்டைதாராகளுக்கு தமிழ் வளாச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சா் திரு பாண்டியராஜன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இந்த பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட்டுவிடும் என்றார் தமிழா் திருநாளான தைப்பொங்கலை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த பரிசுத் தொகுப்பு வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழக அரசு கிராமசபை கூட்டங்களை நடத்தாத காரணத்தால் தான் தி மு க சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர் கோபி சுட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் போதிய அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றார் இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் தி மு க சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் மதுரை விமானநிலைய விரிவாக்க பணிகளை விரைவில் மேற்கொள்ள வேண்டுமென த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு மதுரை மாநகரில் செயல்படுத்தி வரும் நவீன நகரங்கள் திட்டத்தின் மூலம் பல்வேறு கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினாா் இந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் அவா் கோிக்கை விடுத்தார் வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அ இ அ தி மு க கூட்டணியிலேயே த மா கா நீடிக்கும் என்றும் தங்கள்து வேட்பாளா்கள் தங்கள் கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவாா்கள் என்றும் திரு வாசன் தெரிவித்தார்

இதுதவிர பல்வேறு ரயில்களின் கால அட்டவணையும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி

கடலூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போடடியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி கேரளா அணியை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒடிசா அணியையும் மோகன்பகான் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன